பிரதமராக திரு நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை பதவியேற்கவுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு வளர்ச்சி விரைவுபடுத்தப்படும் என்று திரு

அமீத் ஷா தெரிவித்துள்ளார்

அமைச்சர்களும் அன்று பதவியேற்கவுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை புதிய வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே குஐராத் சென்ற திரு நரேந்திர மோடி அவரது தாயாரிடம் ஆசி பெற்றார் முன்னதாக அகமதாபாத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் இந்தத் தேர்தலில் வாக்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

அப்போது தமது பேச்சை குறை கூறிய அரசியல் விமர்சகர்களுக்கு தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசுக்கு ஆதரவான அலை இந்தத் தேர்தலில் வீசியதாகவும் அவர் குறிப்பிட்டார் தாம் பிரச்சாரம் மேற்கொண்ட இடங்களில் இதனை உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தமக்கு கூடுதல் பொறுப்பு உள்ளது என்பதை உணர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டு மக்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு வளர்ச்சி விரைவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த ஐந்தாண்டுகளில் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை பன்மடங்கு உயர்த்துவதே தமது நோக்கம் என்று பிரதமர் கூறினார்

இதன் காரணமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதா வேண்டாமா என்பது குறித்து தமக்கு தயக்கம் இருந்ததாகவும் குறிப்பிட்டார் சூரத் சும்பவத்தைக் கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி எளிமையாக நடத்தப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு

ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்வதே திரு

நேற்று புதுதில்லி சென்ற அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தாம் பிரமரிடம் வலியுறுத்தியதாக திரு ஜெகன்மோகன் ரெட்டி பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார்

கேங்டாக்கில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு கங்கா பிரசாத் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார்

ஒடிசாவில் புதிய அரசு அமைக்க வருமாறு பிஜு ஜனதா தள் தலைவர் திரு நவீன் பட்நாயக்கிற்கு அம்மாநில ஆளுநர் திரு

அம்மாநில முதலமைச்சராக திரு

மஞ்சள் முள்ளம் கொடுக்கா புலி லிஜி

இந்தியாவுடன் அமைதிப்பேச்சுக்களை மீண்டும் தொடங்க பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது நேரிட்ட கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஐந்துபேர் உயிரிழந்தனர்

தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக்கொள்ளப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் இன்று வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் உள்ள பிரைன் பூங்காவில் மலர் காட்சி வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது கோடை விடுமுறையை ஒட்டி நீலகிரி மலை ரயிலில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது

ஆடவர் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் லியாண்டர் பயஸ் ரோகண் போபண்ணா மற்றும் ஜீவன் நெடுஞ்செழியன் தங்களது இணைகளுடன் நாளை பங்கேற்கின்றனர் உகாண்டாவில் நடைபெற்றுவரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சண்முகம் தோல்வி அடைந்தார்

இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது